வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சியை முன்நிறுத்தி தமது அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியிருக்கிறார்

நாட்டின் இதர பகுதிகளுடன் மணிப்பூரை இணைப்பதற்கான ரயில்பாதை திட்டத்திற்கு அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் சாலை விமானம் மற்றும் தகவல் தொழில்நுட்ப கட்டமைப்புகளை மேற்கொள்வதற்கு அரசு ஊக்கம் அளிப்பதாகவும் அவர் கூறினார்

காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு பதவியில் இருந்த காலத்தில் ரஃபேல் போர் விமான கொள்முதல் விவகாரத்தில் எவ்வித முடிவையும் மேற்கொள்ளாமல் வேண்டுமென்றே காலம் தாழ்த்தியதாக பாதுகாப்பு அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் குற்றம் சாட்டியுள்ளார் மக்களவையில் ரஃபேல் போர் விமான கொள்முதல் குறித்த விவாதத்தில் பங்கேற்று பேசிய அவர் ஆட்சியில் இருந்தபோது இந்துஸ்தான் ஏரோநாட்டிக் நிறுவனத்தின் வளர்ச்சிக்கு எதுவும் செய்யாமல் போர் விமான கொள்முதல் நடவடிக்கைகளுக்கு காங்கிரஸ் முட்டுக்கட்டை போட்டதாக குற்றம் சாட்டினார்

தேவையின்றி பிஜேபி யை குற்றம் சாட்டுவதே காங்கிரஸின் நோக்கமாக உள்ளதாகவும் தேசிய பாதுகாப்பு ஒன்றையே நோக்கமாக கொண்டும் விமானப்படையின் தேவையை கருத்தில்கொண்டும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு செயல்பட்டு வருவதாக திருமதி நிர்மலா சீதாராமன் உறுதிபட தெரிவித்தார் ரஃபேல் போர் விமான கொள்முதல் விவகாரத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி விளக்கம் அளிக்க வேண்டும் என்று காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி வலியுறுத்தியுள்ளார் நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பாதுகாப்புத்துறை அமைச்சர் தமது கேள்விகளுக்கு விளக்கம் அளிப்பதற்கு பதிலாக நீண்டநேரம் உரையாற்றியிருப்பதை சுட்டிக்காட்டினார் தக்காளி வெங்காயம் உருளைக்கிழங்கு ஆகிய காய்கறிகளின் உற்பத்தியை பெருக்குவதற்கு மத்திய அரசு சிறப்புத் திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருப்பதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு ராதாமோகன் சிங் கூறியிருக்கிறார் மாநிலங்களவையில் இன்று பேசிய அவர் இத்தகைய காய்கறிகளை பயிரிடும் விவசாயிகள் சில சமயங்களில் பெருத்த பாதிப்புகளுக்கு ஆளாவதை சுட்டிக்காட்டினார் விவசாயிகளின் நலனை கருத்தில்கொண்டு மாளியத்துடன் கூடிய திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார் லோக்பால் குழு அமைப்பது குறித்து மத்திய அரசு இன்னும் இரண்டு வாரங்களுக்குள் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது

இதன்மூலம் தனியார் வானொலி நிலையங்கள் இலவசமாக செய்திகளை ஒலிபரப்பி கொள்ளலாம் என்று வானொலி செய்திப்பிரிவு அறிவித்துள்ளது

இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் என்று தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி கூறியுள்ளார்

புயலால் விழுந்த தென்னை மரங்களுக்கு பதிலாக மறுசாகுபடி செய்ய புதிய திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்றும் கூறினார் பிரதமரின் வீட்டு வசதித்திட்டத்தின்கீழ் ஒரு வட்சம் வீடுகளும் அடுத்த நான்கு ஆண்டுகளில் மேலும் இரண்டு லட்சம் வீடுகளும் கட்டுவதற்கு கோரிக்கை விடுத்திருப்பதாக அவர் தெரிவித்தார்

முன்னதாக பேசிய திமுக தலைவர் திரு முகஸ்டாலின் புயலால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் வேளாண் கடன் கல்விக்கடனை ரத்து செய்ய வேண்டும் என்றும் மகளிர் கயஉதவிக்குழுக்கள் மீனவர்களுக்கான படகுக்கடன் ஆகியவற்றையும் ரத்து செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார் இந்த தீர்மானத்தின்மீது காங்கிரஸ் சுட்டமன்ற கட்சித்தலைவர் திரு கே ஆர் ராமசாமி உள்ளிட்ட பலர் பேசினர்

சுட்டப்பேரவையில் இதுதொடர்பான கவனார்ப்புத் தீர்மானத்திற்கு பதிலளித்த அவர் கேரளா சத்தீஸ்கர் போன்ற மாநிலங்களில் வனப்பகுதிகள் அதிகம் உள்ள இடங்களிலேயே இத்தகைய கோபுரங்கள் அமைக்கப்படுவதாகவும் உயர் அழுத்த மின்னரத்தை புதை வழித்தடம் வழியாக கொண்டுவருவதற்கான தொழில்நுட்பம் இல்லையென்றும் அவர் குறிப்பிட்டார் இந்த பாதை அமைப்பதற்கு் சந்தை மதிப்பைவிட நான்கு மடங்கு வரை கூடுதல் இழப்பீடு விவசாயிகளுக்கு வழங்கப்படுவதாக அவர் தெரிவித்தார் புதை வழித்தடம் அமைத்தால் ஐந்து மீட்டர் தூரத்திற்கு பயிரோ மரமோ வளர்க்க இயலாது என்று அமைச்சர் கூறினார்

இதனால் ஈரோடு மாவட்டத்தில் ஒரு வட்சம் ஏக்கருக்கும் மேற்பட்ட நிலங்கள் பாசனவசதி பெறும் என்றும் விவசாயிகள் நீரை சிக்கனமாக பயன்படுத்தமாறும் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் சென்னை அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் நவீன சிகிச்சை மையத்தையும் அம்மா குடிநீர் விற்பனை நிலையத்தையும் மாநில அமைச்சர்கள் திரு ஜெயக்குமார் டாக்டர் விஜயபாஸ்கர் மற்றும் திரு எம் ஆர் விஜயபாஸ்கர் ஆகியோர் இன்று திறந்துவைத்தனர் ஸ்டான்லி மருத்துவமனையில் ஆறு கோடி ரூபாய் மதிப்பில் இதய நோய் கண்டறிந்து சிகிச்சை மேற்கொள்ளும் வசதியுடன் கூடிய பிரிவு இன்று தொடங்கப்பட்டுள்ளது

அதிநவீன கருவிகள் மூலம் இதய கோளாறுகளை கண்டறிந்து இதய அறுவை சிகிச்சை இல்லாமல் இதய குழாயில் உள்ள அடைப்புகள் இந்த மையத்தில் சரிசெய்யப்படும்

திருவல்லிக்கேணியில் உள்ள அரசு கஸ்தூரிபா மருத்துவமனையிலும் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையிலும் அம்மா குடிநீர் விற்பனை நிலையம் விரைவில் தொடங்கப்படும் என்று மாநில அரசின் செய்திக்குறிப்பு கூறுகிறது

இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி திரு எஸ் எம் குப்பிரமணியம் அரசு புறம்போக்கு நிலங்களை அபகரிக்கும் நோக்கில் சிலர் முறையற்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுவதாகவும் இதனை இந்து சமய அறநிலையத்துறை ஊக்குவிக்கக்கூடாது என்றும் உத்தரவிட்டார் பொதுச்சாலைகளில் கோவில்கள் கட்டப்படுவதால் போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படுவதாக கூறிய அவர் தமிழக அரசு இதுகுறித்த புள்ளி விவரங்களை உயர்நீதிமன்றத்திற்கு அளிக்குமாறு உத்தரவிட்டார் திருவாரூர் இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளராக திரு பூண்டி கலைவாணன் போட்டியிடுவார் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார்